நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியாவின் எரிசக்தித் சர்வதேச பிரச்சனைகளால் துறை பாதிக்கப்படுவதை தவிர்க்க புரட்சிகரமான மாற்றங்கள் தேவை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

நாளை புதுடெல்லியில் பொதுத் வங்கிகளின் தலைமை செயல் துறை அதிகாரிகளை சந்திக்க இருக்கிறார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ஏனாமிற்கு பயணம் மேற்கொள்வது தேர்தல் நெறிமுறை மீறல் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார்

பிரதமர் திரு

தொடர்ந்து பந்தாரா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரப் பேரணியில் பிரதமர் பேசுகையில் அரசின் எல்லா திட்டங்களிலும் ஏழைகள் மற்றும் சாதாரண மக்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார்

இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியும் இன்று மகாராஷ்ட்ர மாநிலம் லட்டுரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடக்கினார்

வால்மீகி ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மகரிஷி வால்மிகியின் உன்னத சிந்தனைகளே இந்திய வரலாற்று பயணத்தின் விதையாக அமைந்து கலாச்சாரப் பாரம்பரியமாக்க் கிளை விட்டவை என்றும் சமூக நீதியின் தாணாகவே திகழும் மகரிஷி வால்மிகியின் செய்திகள் மக்களுக்கு என்றென்றும் ஊக்கம் அளிக்கும் என்றும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் மாமல்லபுரம் கடற்கரையில் நேற்று பிளாக்கிங் பயிற்சியில் ஈடுபட்ட போது கையில் தாம் வைத்திருந்த குச்சிப் போன்ற பொருள் அக்குபிரஷர் உருளை என்றும் பயனுள்ள இப்பொருளை அடிக்கடி தாம் பயன்படுத்துவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்கள் பலரும் இதுகுறித்து விசாரித்ததை தொடர்ந்து இன்று ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதை தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட திட்டத்தின்படி தற்போது ஜப்பான் சென்றுள்ள இந்திய கடற்படை குழுவினர் மீட்பு பணிகளில் உதவுவார்கள் என்று ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் கடினமான இத்தருணத்தில் இந்தியா ஜப்பானுக்கு துணை நிற்பதாகவும் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதில் ஜப்பானிய மக்கள் எப்போதுமே தயார் நிலையில் இருப்பதால் ஹகிபீஸ் புயல் பாதிப்பில் இருந்தும் திறம்பட்ட முறையில் மீண்டு வருவார்கள் என தாம் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார்

இங்கிலாந்தைச் சேர்ந்த கர்தினால் ஜான் நியுமேன் பிரேசிலைச் சேர்ந்த சகோதரி டல்ஸ் லோபஸ் இத்தாலியைச் சேர்ந்த சகோதரி கிஸ்ஸப்பீனா வன்னீனி சுவிட்சர்லாந்துப் பெண்மணி மார்கரிட் பேஸ் ஆகியோருக்கும் புனிதர்ப் பட்டம் சூட்டப்பட்டது

நரேந்திர மோடி கூறியது குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு எதிரான அமெரிக்கத் தடைகள் சீன அமெரிக்க வர்த்தகப் போர் போன்ற வெளிப் பிரச்சனைகளால் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் எண்ணெய் துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இது போன்ற பிரச்சனைகளை வருமுன் காக்கவே எண்ணெய்த் துறையில் எரிவாயு கண்டுபிடிப்பு பணிகளுக்கும் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகளுக்கும் அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் இன்று புதுடெல்லியில் சர்வதேச சிந்தனைப் பேரவைக் கூட்டத்தில் பேசுகையில் கூறினார்

இந்திய பொருளாதாரம் அண்மை காலங்களில் உலக அளவிலான மந்த நிலையால் பாதிக்கப்பட்ட போதிலும் அதிக உள் வலிமையுடன் கூடிய வேகமாக வளரும் பொருளாதாரமாகவே திகழ்வதாக தெற்காசிய நாடுகளுக்கான உலக வங்கியின் பொருளாதார வல்லுனர் திரு ஹான்ஸ் டிம்மர் கூறியுள்ளார்

மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நாளை புதுடெல்லியில் பொதுத்துறை வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரிகளை சந்திக்க இருக்கிறார் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக வங்கிகளால் வழங்கப்படும் கடன்களின் அளவை அதிகரிப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் வங்கித்துறையின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இக்கூட்டத்தின் போது விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறு குறு மற்றும் நடுத்தா தொழில்துறையினருக்கும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கும் போதிய நிதி கிடைக்கறதா என்பது குறித்தும் இக்கூட்டத்தில் மறு ஆய்வு செய்யப்படும்

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ஏனாமிற்கு பயணம் மேற்கொள்வது தேர்தல் நெறிமுறை மீறல் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் நெறிமுறைகளைப் பற்றி கவலைப்படாமல் துணைநிலை ஆளுநர் அன்றாடம் ராஜ்நிவாசில் மறு ஆய்வு கூட்டங்களை நடத்தி வருவதாகவும் துணைநிலை ஆளுநரின் தேர்தல் நெறிமுறை மீறல் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதப்படும் என்றும் கூறினார்

துணைநிலை ஆளுநரின் ஏனாம் பயணத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்த அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அனுமதி நாடியிருப்பதாகவும் மக்கள் பிரச்சனைகளுக்காக அமைதியான முறையில் போராட்டங்களை நடத்துமாறு அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

நாராயணசாமி தெரிவித்தார் இதற்கிடையே ஏனாமில் சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த மக்களுடன் இன்று அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் நடத்திய கூட்டத்தில் துணைநிலை ஆளுநருக்கு எதிராக கருப்புக் கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் துணைநிலை ஆளுநர் வருகையை ஒட்டி ஏனாமில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன

மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரமணியன் தேர்தலுக்கான பொதுப் பார்வையாளர் திரு சீனு வீரபத்ருடு ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர்

படகு ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மூ காஷ்மீரும் லடாக்கும் இந்தியாவின் மகுடங்களே தவிர வெறும் நிலத் துண்டுகள் அல்ல என்று மகாராஷ்ட்ர சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எரிசக்தித் துறை சர்வதேச பிரச்சனைகளால் இந்தியாவின் பாதிக்கப்படுவதை தவிர்க்க புரட்சிகரமான மாற்றங்கள் தேவை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு

மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நாளை புதுடெல்லியில் பொதுத் வங்கிகளின் தலைமை செயல் துறை அதிகாரிகளை சந்திக்க இருக்கிறார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ஏனாமிற்கு பயணம் மேற்கொள்வது தேர்தல் நெறிமுறை மீறல் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார்